உத்திரபிரதேசம் மற்றம் பீகார் மாநிலங்களில் ஒன்றுமுதல் ஐந்தாம் வகுப்பு வரையிலானபள்ளிகள் இன்றுமீண்டும் திறக்கப்பட்டன

புதுச்சேியைச் சேர்ந்தசெவிலியர் நிவேதாபிரதமருக்குதடுப்பூசியைசெலுத்தியதாகளமதுசெய்தியாளர் தெரிவிக்கிறார் கோவாக்ஸின் தடுப்பு மருந்தைபோட்டுக்கொண்டபின் பிரதமா் வெளியிட்டடுவிட்டா் செய்தியில் தகுதியுள்ளஅனைவரும் தடுப்பு மருந்தைஎடுத்துக் கொள்ளவேண்டுமென்றவேண்டுகோள் விடுத்துள்ளார் குறுகியகாலத்தில் பெருந்தொற்றுக்குஎதிராகசிறப்பாகபணியாற்றியமருத்துவா்கள் மற்றம் விஞ்ஞானிகளுக்குஅவர் பாராட்டுதெரிவித்தார்

நாடுமுவதும் பத்தாயிரம் அரசுமருத்துவமனைகளில் இலவசமாக இந்ததடுப்பு மருந்துசெலுத்தப்படுகிறது

விமானம் மற்றும் சாலை ரயில்கள் மூலம் ஒடஸாவரும் அனைவருக்கும் பரிசோதனைமேற்கொள்ளப்பட்டு தொற்றுஅறிகுறி இருப்பவர்கள் தனிமைப்படுத்தப்படுவார்கள் என்றும் அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது உத்திரபிரதேசம் மற்றும் பீகார் மாநிலங்களில் ஒன்றுமுதல் ஐந்தாம் வகுப்பு வரையிலானபள்ளிகள் இன்றுமீண்டும் திறக்கப்பட்டன

வழிகாட்டுநெறிமுறைகளைமுறையாககடைபிடிக்கப்பிடிப்பதைபள்ளிநிர்வாகங்கள் உறுதிசெய்திடவேண்டுமென்றுஅம்மாநிலகல்விஅமைச்சர் திரு மங்கல் பாண்டேகேட்டுக் கொண்டுள்ளார்

பயிற்சிபள்ளிகள் திறன்மேம்பாட்டுமையங்கள் பூங்காக்கள் திரையரங்குகள் விளையாட்டுமைதானங்களும் இன்றுதிறக்கப்பட்டன விவசாயப் பொருட்களின் உற்பத்திஅதிகரித்துவரும் நிலையில் உணவுப்படுத்துதல் மற்றும் மதிப்புக் கூட்டுதலில் ஒரு புதியமறுமலர்ச்சியைஏற்படுத்தவேண்டுமென்றபிரதமர் திருநரேந்திரமோடிவலியுறுத்தியுள்ளார் மத்தியஅரசின் வரும் நிதியாண்டுக்கானநிதிநிலைஅறிக்கையில் வேளாண் துறைக்கானகட்டமைப்பு திட்டங்கள் குறித்து காணொலிகாட்சிவாயிலாகஉரையாற்றிபிரதமா் உணவு பொருட்களைபதப்படுத்துதல் மற்றும் மதிப்புக் கூட்டுதலில் இருபது முப்பதுஆண்டுகளுக்குமுன்பேகவனம் செலுத்தி இருந்தால் நாட்டின் வளர்ச்சிக்குஉந்துசக்தியாக இருந்திருக்கும் என்றுகூறினார்

பதப்படுத்தியஉணவுப் பொருட்களுக்கானஉலகளாவியசந்தையில் இந்தியவேளாண் பொருட்களைவிரிவுபடுத்தவேண்டியதன் அவசியத்தையும் பிரதமர் வலியுறுத்தினார் இந்தியகடல்சார் உச்சிமாநாட்டைபிரதமர் திருநரேந்திரமோடிநாளைகாணொலிகாட்சிவாயிலாகதொடங்கிவைத்துஉரையாற்றுகிறார் முன்றுநாட்கள் நடைபெறவுள்ள இந்தஉச்சிமாநாட்டுக்குதுறைமுகம் மற்றும் கப்பல் போக்குவரத்துதுறைஅமைச்சகம் ஏற்பாடுசெய்துள்ளது

பல்வேறுநாடுகளிலிருந்துவரும் பிரதிநிதிகள் இந்தமாநாட்டில் பங்கேற்று இந்தியகடல்சார் துறையில் தொழில் மற்றும் முதலீட்டுக்கானவாய்ப்புகள் குறித்துவிவாதிக்கவுள்ளனா்

தமிழகத்தில் கடந்த இரண்டுநாட்காளாகதேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டுவரும் காங்கிரஸ் முன்னாள் தலைவா் திருராகுல்காந்தி இன்றுகன்னியாகுமியில் மாணவா்கள் மற்றும் மீனவா்களுடன் கலந்துரையாடினாா்

மகாராஷ்டிரா குஜராத் மற்றும் பஞ்சாப் மாநிலங்களின் பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்றுதொடங்கியது மகாராஷ்டிராவில் ஆளுநர் திருபகத்சிய் கோஷியாரி உரையுடன் பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்கியது பத்துநாட்கள் நடைபெறவுள்ள இந்தகூட்டத்தொடரில் அம்மாநிலஅரசின் நிதிநிலைஅறிக்கைவரும் எட்டாம் தேதிதாக்கல் செய்யப்படவுள்ளது பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்குஎதிரானகுற்றங்களில் ஈடுபடுபவர்களுக்குகடுமையானநடவடிக்கைகள் எடுக்க சக்திசட்டம்என்ற புதியமசோதா இந்தகூட்டத்தொடரில் அறிமுகப்படுத்தப்படஉள்ளதாகஎமதுசெய்தியாளர் தெரிவிக்கிறார் குஜராத் மாநிலத்தில் ஒருமாதகாவபட்ஜெட் கூட்டத்தொடரும் இன்றுதொடங்கியது ஆளுநர் திருஆச்சாரியாதேவ்ரத் கூட்டத்தொடரின் முதல் நாளான இன்றுஉரையாற்றினார்

சுட்டப்பேரவைஉறுப்பினர்கள் அரசுஅதிகாரிகள் மற்றும் பொதுமக்கள் அனைவரும் நிதிநிலைஅறிக்கையில் உள்ளவிவரங்களைதெரிந்துகொள்வதற்குவசதியாககைபேசிசெயலிஒன்றைநிதிஅமைச்சா் அறிமுகப்படுத்தியதாகளமதுசெய்தியாளர் தெரிவிக்கிறார்